சிறந்த நிர்வாகத்தை கோருவது நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பீகார் மாநிலம் முசாபர்பூரில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறை குறித்த விசாரணையை சிபிஐ தொடங்கியுள்ளது அஸ்ஸாமில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வரைவு நாளை வெளிடப்படுவதைபொட்டி அம்மாநில முதலமைச்சள் திரு சள்பானந்தா சோனாவால் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரப் வர்மா பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வேளாண்துறையில் கூடுதல் முதலீடுகளை செய்ய தொழில்துறையினர் முன்வர வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

பின்னா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று கூறினார் குறுகிய காலத்தில் அம்மாநில முதலமைச்சா் திரு யோகி ஆதித்ய நாத் மேற்கொண்ட தீவிர முயற்சிகள் காரணமாக மாநிலத்தில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார்

சாதாரண மக்களின் வாழ்க்கை முறையை எளிமையாக்கும் வகையில் அரசின் சேவைகள் அனைத்தும் மின்னணு முறைக்கு மாற்றப்பட்டு வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் முதலீடுகளை ஈர்க்கும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்தார்

சிறந்த நிர்வாகத்தை கோருவது நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சித்திட்டங்களின் பலன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு இது அடித்தளமாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை என்றும் அவர் கூறினார் மனிதாபிமானத்துடன் ஒருங்கிணைந்து பணிபுரிந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு தாய்லாந்து குகையிலிருந்து கால்பந்து அணியைச் சேர்ந்த சிறார்கள் மீட்கப்பட்டது உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் பொறுமை மற்றும் துணிக்கலுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி என்பதையும் இது உணர்த்தியிருப்பதாக அவர் கூறினார் மாணவர்கள் புத்தகங்களை தவிர பல்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றையும் கற்றுக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டுமென்று பிரதமா் கேட்டுக்கொண்டாா்

சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற பாலகங்காதர திலகா மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோரை பிரதமர் நினைவு கூர்ந்தார் அண்மையில் காலமான கவிஞர் கோபால் தாஸ் நீரஜ்க்கு அஞ்சவி செலுத்துவதாக கூறிய பிரதம் அவரின் கவிதைகள் மக்களை வெகுவாக கவர்ந்ததாகவும் தெரிவித்தார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பீகார் மாநிலம் முசாபர்பூர் மாவட்டத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறை குறித்த விசாரணையை சிபிஜ தொடங்கியுள்ளது விடுதியின் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது விடுதியில் இருந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றசாட்டு குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி அம்மாநில அரசு கடந்த வியாழக்கிழமை அன்று உத்தரவிட்டது

பங்களாதேஷிலிருந்து இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவா்களை நீதிமன்றம் குற்றவாளிகள் என அறிவித்து சிறை தண்டனை விதித்தது இவர்கள் அனைவரும் தங்களது தண்டனை காலம் முடிவடைந்ததும் தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவதாக உள்துறை அமைச்சகத்தின் முதன்மை செயலாளர் திரு சாங்கேசன் தெரிவித்துள்ளார்

இக்கூட்டத்திற்கு பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சா் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வரைவு பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் குறித்த பட்டியல் தயாரிக்கும் பணியில் மாநில அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக அனைத்து அரசியல் கட்சிகளும் உறுதி அளித்துள்ளன அஸ்ஸாமில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிவதற்காக உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு கருணாநிதியை இன்று சந்தித்த பின் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் தாம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் திரு கருணாநிதி விரைவில் குணமடைய தாம் பிராத்தனை செய்வதாகவும் திரு வெங்கப்யா நாயுடு தெரிவித்துள்ளார் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் காவேரி மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர் மருத்துவமனை அருகே திமுக தொண்டர்களும் பெருமளவு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திரு வெங்கப்யா நாயுடு மருத்துவமனையில் திரு கருணாநிதியை சந்தித்த புகைப்படத்தையும் திமுக வெளியிட்டுள்ளது

தேசிய பேரிடர் மீட்புபடை குழுவினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர்

குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சித் தவைர்களில் ஒருவரான திரு நய்முல் ஹக் இது புதிய அரசு அமைப்பது தொடர்பாக அந்நாட்டின் சிறிய கட்சிகள் மற்றம் கபேட்கைளிடம் தொடர்ந்து பேச்க வார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அக்கட்சி தெரிவித்தார்

இருதய கோளாறு காரணமாக பாதிக்கபட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதம் திரு நவாஸ் ஷெரிப்புக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறையில் இருந்து மருத்துவ அறிவியல் கழகம் மருத்துவமனைக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது சிறையில் உள்ள மருத்துவ குழுவினா் நவாஸ் ஷெரிப்புக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டுமென்று தெரிவித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஊழல் வழக்கு ஒன்றில் நவாஸ் ஷெரிப்புக்கு பத்தாண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவின் லோம்போக் தீவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது

தீவில் உள்ள ஆயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன

உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன ஜப்பானின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பலத்த சூறாவளி புயல் வீசியது

ஆயிரத்துக்கும் அதிகமான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது

சிகோகு மற்றும் யூஷு பகுதிகளில் களமழை மற்றும் பலத்த காற்று வீக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் நிலச்சிவு வெள்ளப்பெருக்கு ஆகியவை குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ரஷ்ய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரப் வர்மா பட்டம் வென்றார்

உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது